வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் நகர்புற உள்ளாட்சித் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கூட்டுறவு நிறுவனங்களின் நிதி நிர்வாக மற்றும்

கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார்

அம்பேத்கார் அரசு சட்டக் கல்லூரியை சட்டப் பல்கலைக் கழகமாக தரம் உயர்த்த அரசு எண்ணியிருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை நன்னெறிக் குழுவின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களவை செயலகத்திற்கு அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார்

புதுடில்லி பிரகதி மைதானத்தில் உலகப் புத்தகக் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இக்கண்காட்சியை தொடக்கிவைத்துப் பேசுகையில் இலக்கியமே மக்களின் மிகச்சிறந்த தோழன் என்றும் புதுடில்லி புத்தகக் கண்காட்சி ஆசியா வின் மிகப்பெரிய புத்தகக் கண்காட்சி என்றும் கூறினார் உலகமே இந்தியா வை ஆசானாகப் பார்ப்பதாகவும் தீவிரவாதத்தால் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் மகாத்மா காந்தியின் சத்தியம் மற்றும் அஹிம்சை கொள்கைகளை அனைவரும் கடைப்பிடித்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

புத்தகக் கண்காட்சியின் துவக்க விழாவில் புகழ்பெற்ற காந்தியவாதி பேராசிரியர் கிரீஷ்வர் மிஸ்ரா சிறப்பு விருந்தனராகக் கலந்துகொண்டார்

கண்பார்வை குறைபாடு உள்ளவர்களும் படிக்க ஏதுவாக பிரெய்ல் முறையை உருவாக்கிய லூயிஸ் பிரெய்ல் பிறந்த நாள் இன்று உலக பிரெய்ல் தினமாகக் கொண்டாடப் படுகிறது

அகில இந்திய வானொலி அனைவருக்கான ஊடகம் என்றும் குறிப்பாக பார்வை குறைபாட்டினால் பாதிக்கப் பட்டவர்களுக்கு மிகவும் ஏற்ற ஊடகம் வானொலிதான் என்றும் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு முதன்மை இயக்குனர் திருமதி ஈரா ஜோஷி கூறினார் அஇஅதிமுக வைச் சேர்ந்த முன்னாள் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பி

பாண்டியன் உடநலக் குறைவு காரணமாக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இன்று காலை காலமானார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அமைச்சர்களுடன் பி

பாண்டியன் இல்லத்திற்குச் சென்று அன்னாரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் தெலங்கானா ஆளுனர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு

ராதாகிருஷ்ணன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உட்பட பலரும் பி

பாண்டியன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நகர்புற உள்ளாட்சித் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் அமைதியான முறையில் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற்றதாக மாநில தேர்தல் தெரிவித்தார்

ஈராக் பதற்றம் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவதால் கலால் வரி குறைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டுமென நிறுவனர் பாமக இந்திய பொருளாதாரமும் பொதுமக்களும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரிப்பது நல்லதல்ல என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் கூட்டுறவு நிறுவனங்களில் தவறு நடந்திருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் கூட்டுறவு நிறுவனங்களின் கணக்குத் தணிக்கை நிலவரம் குறித்தும் இந்நிறுவனங்களை எதிர்காலத்தில் சரியான முறையில் இயக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிக்கையில் விவரங்கள் இடம்பெற வேண்டுமென அவர் அறிவுறுத்தியுள்ளார் கூட்டுறவு அமைப்புகளின் தணிக்கை செய்யவேண்டிய பதிவாளர்களே கணக்குகளை இந்நிறுவனங்களை நிர்வகிக்கும் அதிகாரிகளாக நியமிக்கப் படுவதை மறுபரிசீலனை செய்ய அவசரத் தேவை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் அமைச்சர் ஒருவரின் காருக்கு டீசல் நிரப்ப அனுமதி மறுக்கப்பட்டதை துணைநிலை ஆளுனர் சுட்டிக்காட்டி கூட்டுறவுத் துறையில் நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளே இதற்குக் காரணம் என்பதால் இப்பிரச்சனைகளை உடனடியாக சரிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு சட்டப் பல்கலைக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரியும் சட்ட ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியை புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கார் அரசு சட்டக்கல்லூரியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தொடக்கிவைத்தார் அம்பேத்கார் அரசு சட்டக் கல்லூரியை சட்டப் பல்கலைக் கழகமாக மேம்படுத்த அரசு எண்ணியிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமது அரசு வழக்கறிஞர்களின் நலனை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் போபால் தேசிய சட்டப் பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் துவக்க விழாவில் தலைமை உரையாற்றினார்

புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றிபெற்ற திரு

ஜான்குமாருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர்

ஜான்குமார் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு விசாரணைகளுக்குப் பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் இதுபோல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர்

பாலசுப்ரமணியன் கோரியுள்ளார்

அகர்வா லுக்கு திரு பாலசுப்ரமணியன் எழுதியுள்ள கடிதத்தின் நகல்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு

பாலசுப்ரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் மழை நின்றதை அடுத்து ஈரப்பதம் அதிகமாகி பனி பெய்வதாகவும் வரும் பிப்ரவரி மாதம் வரை பனிப்பொழிவு நீடிக்கலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார்